இனி விரிவான செய்திகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் வாயிலாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் சுயசார்பு இந்தியா இயக்கம் என்பது உலக நலனையும் உள்ளடக்கியது என்று பிரதமர் கூறினார் நம்நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கான இந்த இயக்கம் உலகிற்கு உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின் படி கற்றுச்சூழல் இலக்குகளை எட்ட சரியாள பாதையில் செல்லும் ஒரே பெரிய நாடு இந்தியா மட்டுமே என்று அவர் கூறினார் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் சுயசார்பு இந்தியா இயக்கம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் நன்மைகளை உலகம் எடுத்துக் கொள்ள வேண்டுமென்பதை ரவீந்திரநாத் தாகூர் நோக்கமாகக் கொண்டிருந்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையிலேயே இந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் ரவீந்திரநாத் தாகூரின் தொலைநோக்கு சிந்தனையின் உண்மையாள அடையாளமாக இந்த பல்கலைகழகம் திகழ்கிறது என பிரதமர் கூறினார் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது இதகுறித்து மத்திய வேளாண் அமைச்சக இணை செயலாளர் திரு விவேக் அகர்வால் விவசாய சங்கங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்து தீர்வு காண அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் விவசாயிகளுடன் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகவும் விவசாயிகள் எழுப்பும் பிரச்சினைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக் கூடிய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் அடுத்தக்கட்ட தொகையை பிரதம் திரு நரேந்திரமோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது

இதில் பஙகேற்கிறா் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் மூன்று தவணையாக செலுத்தப்படுகிறது தரையிலிருந்து விண்ணில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகனை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தை பாதகாப்பு ஆராய்ச்சி மற்றம் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் புதிய உச்சத்திற்கு அழழத்துச் சென்றிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

இது ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சாதனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

வெளிநாட்டை சேர்ந்தவர் என்று அது தொடர்பான தீர்ப்பாயத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்க இபலாது என்று தேர்தல் ஆணையம் ஏற்களவே தெளிவுப்படுத்தியுள்ளதாக கவுஹாத்தியில் உள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரியின் அலுவலகம் கூறியுள்ளது அசாமில் வருமாண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான பயிற்சி மற்றும் தேர்தல் தொடர்பான பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஏகபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகம் முழுவதும் அமைதியை வலுப்படுத்தி நல்லினக்கத்தை ஏற்படுத்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வழி வகுக்கட்டும் என்று கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கருணை இரக்கம் ஆகிய மனித குலத்திற்கு தேவையான நற்பண்புகளை எடுத்துளரக்கும் விதமாக இந்த பண்டிகை அமைந்துள்ளது என்று கூறினார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்நன்னாளில் நாம் அனைவரும் அன்பு நல்லிணக்கம் சகிப்புத் தன்மையை வளர்ந்தோங்கச் செய்து அதன்மூலம் மனித குலத்திற்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கிட முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இந்நாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்று கூறியுள்ளார்

இந்த ஆய்வகங்களின் என்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் கூட்டத்தில் கூறப்பட்டது விமான நிலைய சுகாதார ஆய்வகங்கள் மற்றும் கண்ணிப்பு அதிகாரிகளுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் தேசிய சுகாதார இயக்கத்தின் நீர்வாக இயக்குனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் உள்ளிட்டோரும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர்

இது தொடர்பாக இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சோதனைகளுக்கு பின்னரே தெரியவரும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது